நரேந்திர மோடி இரண்டாவது முறையாக பிரதமராக இன்று பதவியேற்கிறார்

அமீத் ஷாவும் ஆலோசனை நடத்தினர்

இந்திய இளம் துப்பாக்கடும் வீராங்கணை மாலுபாக்கர் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றளளார் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டாவது முறையாக பிரதமராக இன்று பதவியேற்கிறார்

பதவியேற்பு விழாவில் பல்வேறு மாநிலங்களின் ஆளுநர்கள் முதலமைச்சர்கள் அரசியல் கட்சித்தலைவர்கள் பல்துறைகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் உட்பட பலர் கலந்து கொள்கிறார்கள் இதற்காக குடியரசுத் தலைவர் மாளிகையில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன புதிய அரசு பதவியேற்பதை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் மாளிகை வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது கிர்கிஸ்தான் இலங்கை மியான்மர் நாடுகளின் அதிபர்கள் நேபாளம் பூட்டான் மாலத்தீவு நாடுகளின் பிரதமர்கள் தாய்வாந்து நாட்டின் சிறப்புத்தூதர் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள் விழாவில் பங்கேற்க பங்களாதேஷ் ஜனாதிபதி திரு முகமது அப்துல் ஹமீத் நேற்று புதுதில்லி வந்தடைந்தார் ஐக்கிய முற்போக்கு கூட்டணித்தலைவர் திருமதி சோனியா காந்தி காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் பிகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் தெவங்கானா முதலமைச்சர் திரு சந்திரசேகரராவ் உள்ளிட்டோரும் விழாவில் கலந்து கொள்கிறார்கள்

மத்திய அமைச்சரவையில் இடம் பெறவுள்ள அமைச்சர்களின் பட்டியலை இறுதிப்படுத்துவது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று பிஜேபி தலைவர் திரு அமீத்ஷாவுடன் நீண்ட ஆலோசனை நடத்தினார் பல்வேறு மாநிலங்களை பிரதிநிதித்துவப் படுத்தும் வகையிலும் கூட்டணிக் கட்சிகளுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையிலும் அமைச்சரவை இருக்குமென்று தில்லியில் பிஜேபி வட்டாரங்கள் தெரிவித்தன உடல்நலக்குறைவு காரணமாக மத்திய அமைச்சரவையில் இடம் பெறப்போவதில்லை என்று நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி ஏற்கனவே அறிவித்துவிட்டார் காந்தி நகர் மக்களவைத் தொகுதியிலிருந்து முதன்முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு அமீத் ஷா மத்திய அமைச்சரவையில் முக்கியமான பொறுப்பை ஏற்பார் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன மூத்த மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங் திரு நிதிள் கட்கரி திருமதி நிர்மலா சீத்தாராமன் திரு நரேந்திர சிங் தோமர்

பிரகாஷ் ஜவடேகர் திரு ரவிசங்கர் பிரசாத் திரு தர்மேந்திர பிரதான் திருமதி ஸ்மிருதி இராணி ஆகியோர் அமைச்சரவையில் மீண்டும் இடம் பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் நேற்று திரு ராஜ்நாத் சிங் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்துப் பேசினார் பிரதமர் அலுவலக அதிகாரிகள் ஐக்கிய ஜனதா தள் தலைவர் திரு நிதிஷ்குமார் ஆகியோர் நேற்று பிஜேபி தலைவர் திரு அமீத் ஷாவை அவரது இல்லத்தில் சந்தித்துப் பேசினர் உடல்நிலையக் கருத்தில் கொண்டு மக்களவைத் தேர்தலில் போட்டியிடாத வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜும் மத்திய அமைச்சரவையில் இடம் பெறுவார் என்று பிடிஐ செய்தி தெரிவிக்கிறது

பிஜேபியின் கூட்டணி கட்சியான சிவசேனா ஐக்கிய ஜனதாதளம் வோக்ஜனசக்தி அகாளிதள் அஇஅதிமுக அப்னாதள் உள்ளிட்ட கட்சிகளின் பிரநிதிகளும் அமைச்சரவையில் இடம் பெறவுள்ளனர் பிரதுர் திரு நரேந்திர மோடி நேற்று மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லியை அவரது இல்லத்தில் சந்தித்துப் பேசினார் உடல்நிலை காரணமாக மத்திய அமைச்சரவையில் இம்முறை இடம் பெறப்போவதில்லை என்று திரு அருண்ஜேட்லி அறிவித்ததை அடுத்து இந்த சந்திப்பு நடைபெற்றது

தற்போது காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சித்தலைவராக திருமதி சோனியா காந்தி செயல்பட்டு வருகிறார் ஆந்திரப்பிரதேச முதலமைச்சராக ஓய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சித்தலைவர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி இன்று பதவியேற்கிறார்

மாநில ஆளுநர் திரு நரசிம்மன் திரு ஜெகன்மோகன் ரெட்டிக்கு பதவிப்பிரமாணமும் ரகசியகாப்பு உறுதிமொழியும் செய்து வைக்கிறார்

இதையடுத்து அம்மாநிலத்தின் முதலமைச்சராக அவர் இன்று பதவியேற்கிறார் கர்நாடக மாநிலத்தில் உள்ள மதச்சார்பற்ற ஜனதாதளம் காங்கிரஸ் கூட்டணி அரசை காப்பாற்றும் முயற்சியில் அக்கட்சிகளின் தலைவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் மக்களவைத் தேர்தலில் இந்த இருகட்சிகள் அமைத்த கூட்டணி படுதோல்வி அடைந்ததை அடுத்து அம்மாநிலத்தில் உள்ள கூட்டணி அரசு பதவி விலகி புதிதாக தேர்தலை சந்திக்க வேண்டுமென்று எதிர்க்கட்சியான பிஜேபி வலியுறுத்தி வருகிறது மேலும் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலர் அணிமாறப்போவதாக வந்த தகவலை அடுத்து கூட்டணி அரசை காப்பாற்றும் முயற்சியில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் இருகட்சிகளின் தலைவர்களுடன் நேற்று தீவிரமாக ஆவோசனை நடத்தினார் அமைச்சரவை விரிவாக்கமே தற்போதுள்ள பிரச்னைக்கு தீர்வாக இருக்குமென்று காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு வீரப்ப மொய்லி கூறினார்

அந்த இரு மாவட்டங்கள் தவிர கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் கோவை ஈரோடு திருப்பூர் தேனி திண்டுக்கல் நீலகிரி ஆகிய மாவட்டங்களிலும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக அம்மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது சென்னையைப் பொறுத்தவரை வெப்பம் உயர்ந்து காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இருவரிச் செய்திகள் பங்ளாதேஷ் பாதுகாப்பு படையினர் நேற்று அந்நாட்டிற்கு உட்பட்ட சுந்தரவன காடுகளில் வனவிலங்கு கடத்தலில் ஈடுபட்ட நான்கு பேரை சுட்டுக் கொன்றனர் லண்டனில் சொத்துக்கள் வாங்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக திரு ராபர்ட் வதோ இன்று ஆஜாக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது

தெலுகுதேசம் சட்டமன்ற குழு தலைவராக திரு சந்திரபாபு நாயுடு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் மேற்குவங்க மாநிலத்தில் ஆளும் திரிணமுல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து மேலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் விலகி நேற்று பிஜேபியில் சேர்ந்தார் கடற்படைத் தலைமைத் தளபதியாக திரு கரம்பீர் சிங் பதவியேற்கலாம் என்று தில்லி ராணுவத் தீர்ப்பாயம் கூறியுள்ளது

செகண்ட்ஸ் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் முதல் ஆட்டம் இன்று லண்டன் ஒவல் மைதானத்தில் நடைபெறுகிறது இந்தப்போட்டியில் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்காவை சந்திக்கிறது

செகண்ட்ஸ் பாரிசில் நடைபெற்று வரும் பிரெஞ்ச் ஒப்பன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அடுத்த சுற்றுக்கு இந்தியாவின் திவிஜ்சரண் முன்னேறியுள்ளார்

இதன் மூலம் அவர் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றார்